செல்கிறார்

என மத்திய அரசு தெரிவித்துள்ளது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

தொடங்கி வைக்கிறார்

குடிரயகத்தலைவர் மற்றும் பிரதமர் அவருக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்வதற்காக இன்று குஜராத் செல்கிறார்

காணொலிக் காட்சி வாயிலாக பயனாளிகள் புதுமனை புகுவிழாவும் நடைபெறவுள்ளது

தீன் தயாள் உபாத்பாயா கிராம மேம்பாட்டுத் திட்டம் ஊரக வாழ்வாதார மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை பிரதமர் வழங்கவுள்ளார்

காந்தி நகர் தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் பிரதமர் உரையாற்றுகிறார் புதுதில்லி திரும்புவதற்கு முன்பாக சோம்நாத் அறக்கட்டளையின் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார் இந்தியாவின் உள்நாட்டு வளங்களாலேயே கேரளாவில் மறுசீரமைப்பு பணிகளை செய்யமுடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கேரளாவின் வெள்ள மறுசீரமைப்பு பணிகளுக்கு உதவ முன்வந்த பல்வேறு வெளிநாடுகளுக்கு அரசு சார்பில் பாராட்டு தெரிவித்துக்கொண்டார் எளினும் இந்தியா தனது செந்த நிதியிலிருந்து மறுசீரமைப்பு பணிகளை செய்து முடிக்கும் என்று அவர் கூறினார் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் நிவாரண நிதியில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தங்களுடைய நிதியுதவியை வழங்குவதற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாரத் ரத்னா வாஜ்பேயின் அஸ்தியை நாடு முழுவதும் உள்ள ஆறுகளில் கரைக்கப்படும் என்று பிஜேபி கூறியுள்ளது மாநில தலைநகரங்களில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியபின்னர் அஸ்தி கரைக்கப்படும் என்று பிஜேபி கூறியுள்ளது மேற்கு வங்கத்தில் உள்ள கங்கா சாஹர் நதியில் அவருடைய அஸ்தி இன்று கரைக்கப்படுகிறது

வாஜ்பேயின் அஸ்தி தில்லியிலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டுள்ளது இதனை கொண்டு வந்த பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாநிலத்தில் சென்னை திருக்சி ராமேஸ்வரம் மதுரை பவானி கள்னியாகுமி ஆகிய ஆறு இடங்களில் வாஜ்பேயியின் அஸ்தி வரும் ஞாயிற்றுக்கிழமை கரைக்கப்படும் என்றார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி மாநில தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வாஜ்பேயி அஸ்திக்கும் நேற்றிரவு முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மையங்களில் குரூப் பி அதிகாரிகளுக்கான தேர்வு தனியே நடத்தப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது

கேரளாவில் மழை வெள்ளம் காரணமாக இத்தேர்வினை விண்ணப்பதாரர்கள் எழுதமுடியாத நிலை ஏற்பட்டதால் அவா்களுக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட நடத்தப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இப்பணிக்கான இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தேர்வுகளின் தேதிகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது திருக்சி மாவட்டத்தில் முக்கொம்பு மேலனை பாவம் உடைந்ததால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி கூறியிருக்கிறார் காவேரியில் முக்கொம்பு என்பது காவிரி கொள்ளிடம் பிரிந்து பாயும் முக்கிய பகுதியாகும்

தகவல் அறிந்து அந்த பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதோடு உடைந்த பகுதியை மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி பொதுப்பணித் துறை திருச்சி மண்டல தலைமைப் பொறியாளர் திரு செந்தில்குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியா் இரண்டு லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீரை சமாளிக்கும் வகையில் இந்த அணை இருந்ததாகவும் தற்போது தண்ணீர் குறைந்த நிலையில்தான் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினாா் இந்நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் மேலனை பாலம் உடைந்த பகுதியை பொதுப்பணித் துறை முதன்மை செயல் திரு எஸ் கே பிரபாக் இன்றுகாலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சள்வதேச புத்த மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியாவின் புத்தம் குறித்தும் அதுசார்ந்த சுற்றுலா இடங்களை மேம்படுத்துவதற்காகவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது ஆசியான் நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர் அமெரிக்கா இங்கிலாந்து

சுற்றுலாத்துறை மற்றும் மகாராஷ்டிரா பீகார் உத்தரபிரதேசம் ஆகிய மாநில அரசுகளும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துக்கிறது ஜம்மு கஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் குண்டாலன் கிராமத்தில் அடையாளம் தெரியாத தீவிரவாதிகளால் கடந்த செவ்வாய்கிழமை கடத்தப்பட்ட காவல்துறை வீரர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தோள்பட்டையில் துப்பாக்கிச் சூட்டால் ஏற்பட்ட காயம் உள்ளதாகவும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே புல்வாமா மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் அவருடைய வீட்டில் அடையாளம் தெரியாத தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுவதற்காக விடுமுறையில் வீடு திரும்பியிருந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது நேற்று ஸ்ரீநகரில் நடைபெற்ற பக்ரீத் தொழுகையின்போது கஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவருமான திரு பருக் அப்துல்வாவிற்கு சிலா எதிர்ப்பு தெரிவித்தனர் புதுதில்லியில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் பிரதம் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாரத் மாதாகீ ஜெ என பாரத மாதாவை வாழ்த்தும் வகையில் கோஷம் எழுப்பியதால் திரு பரூக் அப்துல்லாவை எதிர்த்து சிலர் கோஷம் எழுப்பினர்

இந்த அமைப்பில் இடம் பெற்றுள்ள அனைத்து நாடுகளும் இம்மாநாட்டில் கலந்துகொள்ளவுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்ச் தெரிவித்துள்ளார் நேபாள அதிபர் பித்யாதேவி பண்டாரி இம்மாநாட்டில் பங்கேற்க வரும் தலைவர்களை வரவேற்று மரியாதை செலுத்துவார் என்றும் பிரதமர் திரு கே பி ஷா்மா ஒளி சிறப்பு விருந்து வழங்குவார் என்றும் அவர் கூறினார் மாநாட்டின் இறுதி நாளில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் இலங்கை மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன

இப்போட்டியின் சிறந்த ஆட்டக்காரராக விராட்கோலி அறிவிக்கப்பட்டார்

இதனிடையே இப்போட்டி ஊதியத்தை இந்திய அணி வீரர்கள் கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டிக்கு பிறகு பேசிய இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இந்த வெற்றியை கேரள மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார் இதன் மூலம் சுமார் இரண்டு கோடி ரூபாய் கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு வழங்க வாய்ப்புள்ளது

ஆசிய விளையாட்டுப்போட்டியின் துப்பாக்கிச்சுடும் பிரிவில் இந்தியாவின் சார்பில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றார்

பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவா்தன்சிங் ரத்தோா் ஆகியோர் வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மகளிர் டென்ளிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் அங்கிதா ரெய்னா விளையாடவுள்ளார் ஆடவர் இரட்டையர் பிரவில் ரோஹன்போபண்ணா தீவித் சரன் இணை இன்று நடைபெறும் அரையிறுதியில் விளையாடவுள்ளது பேட்மின்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் இன்று முதல் சுற்றுகளில் விளையாடவுள்ளனர் இது தவிர ஜிம்னாஸ்டிக் வில்வித்தை துடுப்பு படகு துப்பாக்கிச் சுடுதல் கல்ஃப் வாலிபால் உள்ளிட்ட பிரிவுகளிலும் இந்திய வீராங்கனைகள் களமிறங்க உள்ளனா்